பிரதமர் திரு

சரக்கு சேவை வரி ஒரே விகிதமாக மாற்றப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் இனி விரிவான செய்திகள்

புதிய மருத்துவமனை ஒன்றையும் பிரதமர் திறந்து வைப்பதோடு புத்த மதத்தை சேர்ந்த பல்வேறு நூல்கள் சிற்பங்கள் அடங்கிய லலித் கிரி தொல்பொருள் அருங்காட்சியகத்தையும் திறந்துவைக்கிறார்

பிரதமர் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் வாழ்க்கை வரலாறு வருங்கால தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு

சுமித்ரா மகாஜன் பிஜேபி மூத்த தலைவா் திரு

அத்வாவி பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமீத்ஷா மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு மகேஷ் ஷர்மா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

ஜவ்டேகர் தெரிவித்தார்

ஜெய்ப்பூர் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் கல்யாண்சிங் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

நுகர்வோரின் உரிமைகள் மற்றும் பொறுப்புணர்வு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது

தேசிய மாநில மாவட்ட அளவிலான நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று இம்மசோதாவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒரு கோடி ரூபாய் வரையிலான புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆணையங்களுக்கு இந்த மசோதாவில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஏசுபிரான் பிறந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் உலகெங்கும் அன்பு அமைதி சகோதரத்துவம் தழைத்தோங்க வேண்டும் என அவர் தனது வாழ்த்துச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளா் பாமக நிறுவன் தலைவர் டாக்டர் ராமதாஸ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஏழைகளிடத்தில் அன்பு செலுத்துதல் உள்ளிட்ட ஏசுவின் போதனைகளை நிறைவேற்ற இந்நாளில் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார் நாகை மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு ஓ

மணியன் தாணிகோட்டம் கடிநெல் வயல் உள்ளிட்ட பகுதி மக்களிடம் நிவாரணம் மற்றும் பரிசுப்பொருட்களை வழங்கினார் இதனிடையே வேளாங்கண்ணி பேராலயத்தில் கஜா புயலினால் சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு இன்று உள்ளுர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி தமிழக தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் மேகதாது அணை பிரச்சினை ஸ்டெர்லைட் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது

பன்வாரிலால் புரோஹித் ஆற்ற உள்ள உரைக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புகல் அளிக்கப்படுகிறது

ஆர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர்

இந்நாளையொட்டி சென்னை மெரீனா கடந்கரையில் உள்ள அவரக நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் மாநில திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

க ஸ்டாலின் திராவிடர் கழக தலைவர் திரு

வீரமணி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் கஜா புயல் பாதிக்கப்பட்டோருக்கு உடனடியாக உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மேகதாது அணை தொடர்பாக மத்திய அரசிற்கு மாநில அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

நகராட்சி ஆணையர் திரு நாராயணன் இன்று இதனை துவக்கி வைத்தார்

நாமக்கல்லில் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கம் நாளை மறுநாள் தொடங்குகிறது